விவசாயிகளுக்கானவருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் எட்டாவதுதவணைத் தொகையை பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்றுவிடுவித்தார்

இந்தநிகழ்ச்சியில் மத்தியவேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கலந்துகொண்டார்

விவசாயிகளுக்கானபிரதமரின் வருவாய் திட்டத்தின் கழ் ஆதரவு தகுதிவாய்ந்தவிவசாயிகளுக்குஆண்டுஒன்றுக்குஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்ததொகைநான்குமாதங்களுக்குஒருமுறை இரண்டாயிரம் வீதம் ருபாய் மூன்றுதவணைகளாகவழங்கப்படுகிறது

புது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியநித்திஆயோக் உறுப்பினர் திரு

அதன் மூவம் அந்தவயதினரின் இறப்பு எண்ணிக்கைகுறைக்கப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் ஆக்சிஐன் பற்றாக்குறையைநீக்குவதற்குமாநிலஅரசுபல்வேறுநடவடிக்கைகளைஎடுத்துவருகிறது

இது தொடர்பாகஎமதுசெய்தியாளரிடம் பேசியகண்டெய்னர் கார்பரேஷன் இந்தியநிறுவனத்தின் தலைமைபொதுமேலாளர் திரு சேஷாத்ரிராவ் திரவஆக்சிஜனைசென்னைக்குகொண்டுவரசிறப்பு ரயில் இயக்கப்பட்டதாககூறினார்

ராவ் குறிப்பிட்டார்

ஜெய்சங்கர் காணொலிக் காட்சிவாயிலாககலந்துரையாடினார் கோவிட் பாதிப்பைக் கட்டுப்படுத்தஅந்தக் குழுவிள் பங்களிப்பு மற்றும் இந்தியாவின் முயற்சிகளுக்குஅக்குழுஅளிக்கும் ஆதரவு ஆகியவற்றுக்குஅமைச்சர் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தார் ஆக்ஸிஜன் தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகள் உள்ளிட்டவற்றைதிறம்படவிநியோகம் செய்வதுகுறித்தும் திரு ஜெய்சங்கர் ஆலோசனைநடத்தினார்

இந்நாளைஒட்டிபிரதமா் திரு நரேந்திரமோடி மத்தியசிறுபான்மயினநலத்துறைஅமைச்சா் திரு

அட்சுயதிருதிமற்றும் பரகராமர் ஜெயந்தி இன்றுநாடுமுழுவதும் கொண்டாடப்பட்டது

நரேந்திரமோடிஉள்ளிட்டதலைவர்கள் பலர் நாட்டுமக்களுக்குவாழ்த்துத் தெரிவித்தனர்

திரு விடுத்தவேண்டுகோளைஏற்றுபல்வேறுதரப்பினரும் தங்களது பங்களிப்பைஅளித்துவருகின்றனர் நோய்த்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதமிழகத்தின் பொருளாதாரம் மீண்டெழுவதற்கும் இந்தபேரிடரைஎதிர்கொள்வதற்கும் இந்தநிதிபயன்படுத்தப்படும் என்றுமாநிலஅரசுகூறியுள்ளது

சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா்

மருத்துவர்கள் ரெம்டெசிவிர் மருந்தைதேவைப்பட்டால் மட்டுமேபரிந்துரைக்கவேண்டும் எனவும் தேவையின்றிபரிந்துரைசெய்யக் கூடாதுஎன்றும்அவர் வலியுறுத்தினார்

நோய்த்தொற்றுகாரணமாக மூச்கத்திணறல் ஏற்படும் நோயாளிகள் பயன் பெறும் நோக்கில் மருத்துவர்களின் ஆவோசனையபெற்று

ஸ்டாலினைசந்தித்து இடைக்காலஅறிக்கைஒன்றைசமா்ப்பித்தாா் அரபிக்கடலில் தற்போதுநிலைகொண்டுள்ளகாற்றழுத்ததாழ்வு மண்டலம் நாளை புயலாகமாறக்கூடும் என்றுசென்னைவானிலைஆய்வு மைய இயய்குநர் திரு